சென்றடைந்தார்

கிரேட்டர் நொய்டாவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது

இரண்டாவது மற்றும் இறுதி கட்ட டி ஆர்பிட் நடவடிக்கை இன்று அதிகாலை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

முகமது நஷ்தை மாலியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறிதது ஆலோசனை நடத்தினாா்

நிதி மோசுடி வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட கர்நாடக மாநில முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு டி கே சிவக்குமார் அமலாக்கத்துறையினரால் கைகு செய்யப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று அதிகாலை ரஷ்யா சென்றடைந்தார்

பின்னர் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினரும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர்

ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினுடன் இனைந்து இந்திய ரஷ்ய இருபதாவது ஆண்டு உச்சிமாநாட்டிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துகொள்கிறார் ரஷ்யா புறப்படும்முன் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தமது ரஷ்ய பயணம் இந்தியா ரஷ்யா இடையே இருதரப்பு நலன்சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் திரு விளாடியீர் புட்டின் அழைப்பின்பேரில் கிழக்கத்திய பொருளாதார மாநாட்டில் தலைமை விருந்தினராக பங்கேற்பது குறித்தும் பிரதமர் தமது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்

பாதுகாப்பு அணுசக்தி பயன்பாடு அமைதிக்காக விண்வெளியை பயன்படுத்தவது உள்ளிட்ட விஷயங்களில் இருநாடுகளுக்கும் இடையேயாள ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலும் இம்மாநாடு அமையும் என்று அவர் கூறியுள்ளார் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகள் குறித்தும் ரஷ்ய அதிபருடன் தாம் விவாதிப்பதை எதிர்நோக்கி உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

தமது ரஷ்ய பயணத்தின்போது அந்நாட்டில் யோகாவை பிரபலப்படுத்துவதற்கான மொபைல் செயலி ஒன்று வெளியிடப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தள்ளார்

பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய்கோகலே இந்த பயணத்தின்போது எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்

இந்த மாநாடு சூறித்து அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் பிரதிநிதியும் மாநாட்டிற்கான சமூக தொடர்பு அதகாரியுமான திரு மார்கோஸ் மொன்டாரியோ நிலம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சிக்கு எதிராக இந்தியா சிறப்பாக பணியாற்றி வருகிறது என்றா் இத்தொடர்பாக இந்தியா உள்ளுர் அளவிலிருந்து தேசிய அளவுவளர பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் கார்பரேட் கடன்களுக்கு இரண்டாம் நிலை சந்தை வளர்ச்சிக்காக ரிசர்வ் வங்கி அமைத்த பணிக் குழு தமது அறிக்கையை நேற்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாசிடம் வழங்கியது கனரா வங்கி தலைவர் திரு டி என் மனோகரன் தலைமயிலாள ஆறு உறுப்பினர் குழு கடன் கொடுப்போர் மற்றும் பெறுவோருக்கு இடையேயான தகவல் இடைவெளியை குறைத்து மத்திய கடன் பதிவேட்டை அமைக்க வேண்டியதன் அவசியத்தை தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது கடன் கொடுப்பது ஏல நடைமுறைகள் உள்ளிட்டவை ஆன் லைன் மூலம் நடத்துவதற்கும் இந்த குழு பரிந்துரை செய்துள்ளது சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் வேண்டர் கருவியை நிலவுக்கு அருகாமையில் நகர்த்துவற்கான இரண்டாவது மற்றும் இறுதி கட்ட டி ஆர்பிட் நடவடிக்கை இன்று அதிகாலை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது

முன்னதாக முதல்கட்ட டி ஆர்பிட் நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது

தற்போது அவர்கள் சரணடைந்துள்ள நிலையில் மாநில அரசின் மறுவாழ்வு திட்டத்தின்கீழ் அவர்களின் மறுவாழ்வுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறியுள்ளனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கள் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது நஷீதை மாலியில் நேற்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறிதது ஆலோசனை நடத்தினாா் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து மாலத்தீவு வெளியுறவு அமைச்சருடன் தாம் பேச்சு நடத்தியதாக திரு ஜெய்சங்கள் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள ்பதிவில் தெரிவித்துள்ளார் நான்காவது இந்திய பெருங்கடல் மாநாட்டில் பங்கேற்பதற்காக திரு ஜெய்சங்கள் மாலத்தீவுக்கு சென்றுள்ளாா் கா்நாடக மாநில முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு டி கே சிவக்குமார் நிதி மோசுடி வழக்கில் அமலாக்கத்துறையினரால் நேற்றிரவு புதுதில்லியில் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின்கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு திரு சிவக்குமார்மீது அமலாக்கத்துறை இதுதொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் நான்காவது முறையாக அமலாக்கத்துறை தலைமையத்தில் நடைபெற்ற விசாரணைக்காக அவர் நேற்று சென்றபோது கைது செய்யப்பட்டார் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த விரும்புவதாகவும் இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பருப்பு வகைகள் மற்றும் வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அவற்றை மத்திய தொகுப்பிலிருந்து மாநில அரசுகளும் யூளியன் பிரதேசங்களும் வாங்கி கொள்ளுமாறு மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு மாநிலத்திலும் விலை உயர்வை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக தனியாக விலை கட்டுப்பாட்டு நிதியம் அமைக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் மாநில அளவிலேயே விலை உயர்வு பிரச்னை கட்டுப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பை அதிகிப்பது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன ஜப்பான் பயணம் மேற்கொண்ட பாதுகாப்பு துறை அமைக்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டின் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு தக்கேஷி இவாயாவை சந்தித்து பேசினார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மேம்படுத்துவது குறித்தும் இருநாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை அதிகிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தினர் தென்சீன கடல் விவகாரம் கொரிய தீபகற்பத்தில் நிலவும் சூழல் உள்ளிட்டவை குறித்தும் இரு அமைச்சர்களும் விரிவாக ஆவோசனை நடத்தியதாக பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இருநாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை அதிகிப்பது மற்றும் அச்சுறுத்தல்களை கூட்டாக எதிர்கொள்வது குறித்து இந்த பயிற்சியின்போது இருநாட்டு ரானுவத்தினரும் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளனர் உயரமான இடங்கள் மற்றம் மலைப்பகுதிகளில் புலிகள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தை அரசு வகுக்கும் என்று கற்றுக்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் உயரமான இடங்களில் புலிகள் என்பது குறித்த ஆய்வறிக்கையை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசிய அவர் உயரமான இடங்கள் புலிகளின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக உள்ளது என இந்த ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டார் அந்த பகுதிகளில் அவற்றின் வாழ்வாதாரங்களை அதிகிப்பது வழித் தடங்களை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இந்த அறிக்கையில் பரிநதரைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

தென்கொியா இங்கிலாந்து நெதர்ராந்து பிரான்ஸ் ஜெர்மனி நார்வே உள்ளிட்ட நாடுகள் இந்த நிதியுதவியை காங்கோவுக்கு வழங்கவுள்ளன அமேசான் மழைக்காடுகளுக்கு அடுத்தபடியாக காங்கோவில் உள்ள மழைக்காடுகள் முக்கியமானவையாக கருதப்படுகின்றன